நரேந்திரமோடி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார் சமூக இடைவெளி முக கவசம் அணிவது உள்ளிட்ட அரசின் நெறிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டுமென்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார்

சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு தவிர இதர பகுதிகளில் பேருந்து போக்குவரத்து நாளை முதல் தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நாளை தொடங்கும் என்று வாளிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் ஊரடங்கு உத்தரவுகள் தளாத்தப்பட்டுள்ளதால் தற்போது மிகவும் எச்சிக்கையாக இருப்பது அவசியமாகிறது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

மழைநீர் வீணாகாமல் சேமிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டாா் பிரதம் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் இன்று இரவு எட்டு மணிக்கு சென்னை அகில இந்திய வானொலியில் மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதை அஞ்சல் செய்யும் இதற்கிடையே தம்மைப் பற்றி பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் பேசியிருப்பது புது உற்சாகத்தை வழங்கி இருப்பதாக மதுரையைச் சேர்ந்த மோகன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்

தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு பல்வேறு தளர்வுகளுடன் அடுத்த மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாா் இதன்படி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள் நீங்கலாக இதர பகுதிகளில் பேருந்து போக்குவரத்து நாளை முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எட்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பேருந்து போக்குவரத்து நடைபெறும்

அங்கீகரிக்கப்பட்ட தடங்களில் தனியார் பேருந்துகளும் இயக்க அனுமதிக்கப்படுகிறது மண்டலத்திற்குள் பயணிக்கும் பயணிகளுக்கு இ பாஸ் தேவையில்லை என்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளி மாநிலங்களிலிருந்து வரும் வாகனங்களுக்கு தற்போதைய நடைமுறை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

இருப்பினும் இந்த கடைகள் குளிர்சாதன எந்திரங்களை இயக்கக்கூடாது ஒரே நேரத்தில் ஐந்து வாடிக்கையாளர்கள் மட்டுமே கடைக்குள் வருவதை உறுதி செய்ய வேண்டும் போன்ற கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன

தேநீர் கடைகள் உணவு விடுதிகள் காய்கறி கடைகள் மளிகை கடைகள் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி அனுமதிக்கப்படுகிறது

வாடகை கார்களில் மூன்று பயணிகளும் ஆட்டோக்களில் இரண்டு பயணிகளும் பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது சைக்கிள் ரிக்ஷாவுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சென்னையிலும் முடித்திருத்தும் மற்றும் அழகு நிலையங்கள் குளிர்சாதன வசதியை பயன்படுத்தாமல் செயல்படவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களைப் பொறுத்தவரை எவ்வித தளா்வும் கிடையாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இதர கடைகள் மறு உத்தரவு வரும் வரை தொடா்ந்து செயல்பாட்டில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்கணைச் சேர்ந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டால் அவர்கள் வீடு திரும்பும்போது ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் நோய் தொற்று பரவலை தடுக்க பொது இடங்களில் முக கவசம் அணிவது இந்த கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் நீர் ஆதாரத்தை உயா்த்த வேண்டுமென்ற நோக்கில் குடிமராமத்து திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளியில் குடிநீா வழங்கும் திட்டத்தை தெடங்கி வைத்து அவா பேசினார்

தமிழகத்தில் வெட்டுக்கிளி பிரச்சினை ஏற்பட வாய்ப்பு இல்லை என்று உணவு அமைச்சா் திரு காமராஜ் கூறியுள்ளார் இன்று மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது குறித்து விவசாயிகள் அச்சம் கொள்ளத்தேவையில்லை என்றும் கேட்டுக் கொண்டாா் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நாளை தொடங்க உள்ளதாக சென்ளை வாளிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

காவிரி ஆற்றில் தற்போது விளாடிக்கு ஆறாயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்